ஜம்மு காஷ்மீரில் எஞ்சிய பகுதிகளிலும் போஸ்ட் பெய்டு மொபைல் தொலைபேசி சேவைகள் இன்று நண்பகல் முதல் செயல்படத் தொடங்கியுள்ளன

தீவிரமாக இறங்கியுள்ளன

ஜம்மு காஷ்மீரில் போஸ்ட் பெய்டு மொபைல் தொலைபேசிகள் இன்று நண்பகல் முதல் செயல்படத் தொடங்கியுள்ளன ஆனால் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இணையதள சேவை தொடர்வதற்கு மக்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது புநீநகரில் அந்த மாநில முதன்மைச் செயலர் திரு ரோஹித் கன்சால் இதனை தெரிவித்தார்

இதனிடையே மொபைல் தொலைபேசி செயல்பாட்டிற்கு வந்தபின் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக காவல்துறையும் துணை ரானுவப்படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன பள்ளத்தாக்கில் அமைதிக்கு காஷ்மீர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அந்த மாநில காவல்துறை தலைமை இயக்குந் திரு திவ்பக் சிங் கூறியிருக்கிறார் வதந்திகளை பரப்புவோர் குறித்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது முக்கியமான பகுதிகளில் கூடுதல் படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் போலி செய்தி வதந்தி ஆகியவை பராவமல் தடுப்பதில் காவல்துறை கண்காணிப்புடன் நடந்து கொள்கிறது லேண்ட் லைன் தொலைபேசி இணைப்புகளும் முழுமையாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அயோத்தி நிலம் பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் தொடங்குகிறது

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை தினசரி அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது

ராம்கோவில் மற்றும் பாபர் மசூதி நில விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கவிருப்பதாலும் பல்வேறு மத விழாக்கள் நடைபெற உள்ளதாலும் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது

இணையதள மூலம் மக்கள் தொடர்பு வைத்திருக்கும் உலகத் தலைவர்களில் பிரதம் திரு நரேந்திரமோடி முதலிடத்தில் இருக்கிறார்

அமெிக்காவில் தற்போதைய அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமா ஆகியோரை காட்டிலும் இந்த எண்ணிக்கை அதிகமாகும்

நரேந்திரமோடி இன்ஸ்ட்ரகாம் தொடர்பை தொடங்கினார் காஷ்மீரின் வடக்கு மாவட்டமானா பாரமுல்லாவில் உரி பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ஒரு ரானுவ வீரர் உயிரிழந்தார் எந்தவித காரணமுன்றி பாகிஸ்தான் துருப்புகள் இந்திய ரானுவ நிலைகள் மீது துப்பாக்கியால் சுட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன பாகிஸ்தானின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்தியத் தரப்பிலிருந்து பதிவடி கொடுக்கப்பட்டது மகராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது வாக்குப்பதிவுக்கு ஏழே நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் அடுத்த இரண்டு நாட்கள் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் அங்கு நான்கு கூட்டங்களில் அவர் உரையாற்ற இருக்கிறார் இன்று அவர் ஃபரிதாபாத் மாவட்டத்தில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி நீவாத் நகரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் பிஜேபிதேசிய தலைவர் திரு அமித்ஷா இரண்டு பிரம்மாண்ட கூட்டங்களில் இன்று பேசுவார் என்று பிஜேபி அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷாவும் நேற்று பல கூட்டங்களில் பேசியதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் மேலும் சூடுபிடித்துள்ளது மாநிலம் முழுவதும் பிஜேபி தலைவர்கள் இங்கும் அங்குமாக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார்கள்

அவர்களில் ஒருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளார் ஷா நவாஸ்கான் அஷிஸ் லால் அனிகட் ஆதர்ஷ் ஹர்துவா ஆகியோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹோஷங்காபாத்தில் நடைபெறும் தயான்சந்த் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் ஆடுவதற்காக ஒரு காரில் சென்று கொண்டிருந்த போது ரைசாவ்பூர் என்ற கிராமத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது

இன்று காலை ஒரு வீட்டில் சமையல் நடந்துகொண்டிருந்த போது திடீரென்று சிலிண்டர் வெடித்தது இதில் அந்த வீடு முழுவதுமே ளிந்து விட்டது

விபத்து நடந்த இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த சும்பவம் குறித்து முதலமைச்ச் யோகி ஆதித்யநாத் கவலை தெரிவித்திருப்பதுடன் மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக அங்கு செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார்

குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு தமது ஐந்து நாள் மேற்காப்பிரிக்க பயணத்தின் இரண்டாம் கட்டமாக சியாரா லியோன் நாட்டின் தலைநகரான ஃபிரிடவினில் சியாரா லியோன் ஜுலியஸ் மாடா பையோ வுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேக்க அதிபர் நடத்தியபோது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின சியாரா லியோன் நாட்டின் முன்னுரிமை அடிப்படையில் அதன் திறன் வளா்ப்புக்கும் சமூக பொருளாதார கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் உதவுவது என்ற அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுவதாக திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் மத்தியப்பிரதேசத்தில் தேசிய சமஸ்கிருத கலாச்சார விழா இன்று தொடங்கியது

இந்த முறை ஜபல்பூரில் மட்டுமின்றி சாகர் ரேவா ஆகிய இடங்களிலும் கலைவிழா நடைபெறுகிறது வெளிமாநில கலைஞர்களுடன் மத்தியப்பிரதேச கலைஞர்களும் தங்களின் கலைத்திறனை இந்த விழாவில் நிகழ்த்தி காட்டுகிறார்கள்

தில்லி மும்பை கேரளா ஆகிய இடங்களுக்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் அவர்களின் இந்த வருகை இந்தியா நெதர்லாந்து இடையே பொருளாதார அரசியல் ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கும் என்று கருதப்படுகிறது

இந்த சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் ஜப்பானுக்கு திட்டமிட்டபடி பயணமாக சென்றுள்ள இந்திய கப்பற்படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளதாக தெரிவித்தார் தமது டுவிட்டர் பக்கத்தில் நேற்று இதனை தெரிவித்த திரு மோடி இந்த புயலின் தாக்கத்தை முன்தயாரிப்பு திறனும் மீட்டெழுச்சி திறனும் கொண்ட ஜப்பாளிய மக்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சமாளித்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தெரிவித்தார் ஹாகிபிஸ் சூறாவளி சென்ற சனிக்கிழமை டோக்கியோவின் தென்பகுதியில் கரையை கடந்து வடக்கு நோக்கி சென்றுகொண்டுள்ளது இதனை அடுத்து டோக்கியோவில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டது

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி தற்போது வதோதராவில் நடந்து கொண்டிருக்கிறது

இந்த பட்டத்தை வென்றதற்காக லக்சயா சென் க்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பாராட்டு தெரிவித்துள்ளார்